சென்றடைந்துள்ளார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார்

மீனவா்களுக்கு நவீன தொலைதொடா்பு கருவிகள் வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தாா் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தோ்வு நடத்துவது குறித்து முதலமைச்சா் முடிவெடுப்பார் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக தென்கொரியா தலைநகர் சியோல் சென்றடைந்துள்ளார் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்ளும் பிரதமர் இந்தியா தென்கொரியா ஸ்டார்ட் அப் முனையம் ஒன்றை தொடங்கி வைக்கிறார் அயோத்தி நகரின் சகோதர நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள கிம்ஹா நகரின் மேயரையும் அவா் சந்தித்து பேசவிருக்கிறார்

நாளை தென்கொரியா அதிபா் மூன் ஜே இன் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமா் திரு மோடி விரிவாக பேச்சுக்கள் நடத்தவிருக்கிறார் பிரதம் திரு மோடிக்கு தென்கொரியாக அரசு சார்பில் சியோல் அமைதி பரிசும் வழங்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வருகிறாா் தியாகராய நகரில் உள்ள ஹந்தி பிரச்சார சபாவில் அமைக்கப்பட்டுள்ள தேசபிதா மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலையை அவர் திறந்துவைக்கிறார் குடியரசுத்தலைவரின் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

காணொலி காட்சி அல்லாமல் நேரடியாக இந்த கூட்டத்தில் கலந்துகொண்டு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று பல மாநிலங்கள் வலியுறுத்தியதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சி திரு அருண் ஜேட்லி கூறினார் ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தமாக அமைச்சா்கள் குழு அளித்துள்ள அறிக்கை இந்தக் கூட்டத்தில் இறுதிபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

இத்தொடர்பாக நேற்று அந்த அமைப்பு வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது சம்பவம் நடந்த இடத்திலிருந்த சில வெடிப்பொருட்களின் துகள்களையும் சில ஆதாரங்களையும் தேசிய புலனாய்வு முகமை சேகித்துள்ளது சுப்பவம் நடந்த இடத்தை தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநர் திரு ஒய் சி மோடி ரிசா்வ் காவல்படை மற்றும் மாநில காவல்துறையின் உயா் அதிகாரிகளுடன் சென்று பாா்வையிட்டார் ஒசூர் வழியாக பெங்களூரு சென்னை இடையே விமான தொழில் தடம் அமைக்கப்படும் என்று பாதுகாப்புத் துறை அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் பெங்களூரூ எலஹங்காவில் உள்ள ஏரோ இந்தியா கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்தையும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக சாதகமான சூழ்நிலையை தொழில் முனைவோருக்கு மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளது என்றார் ஒசூர் வழியாக தும்கூர் பெங்களூரு சென்னை இடையே விமான தொழில் தடம் அமைக்கப்பட உள்ளது என்றும் கொடிசியாவின் ஒத்துழைப்போடு கோவையில் விமான தொழில் மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

சென்னையில் நேற்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உடன் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு முகுல் வாஸ்னிக் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு கே எஸ் அழகிரி ஆகியோர் சந்தித்து பேசிய பின்னர் இதற்கான உடன்பாடு கையெழுத்தானது

கடந்த இரண்டு ஆண்டுகளாக திமுக உடன் அனைத்து போராட்டங்களிலும் கலந்தகொண்டு தோழமையாக உள்ள அனைத்து கட்சிகளுடனும் இன்றுமுதல் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அதுகுறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தற்போதைக்கு நாடாளுமன்ற தேர்தல் குறித்த உடன்படிக்கை மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார்

மீளவர்களுக்கு நவீன தொலைதொடர்பு கருவிகள் வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாளமாக ஐந்து மீனவ குழுக்களுக்கு அந்த கருவிகளை அவர் வழங்கினார் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லும் மீனவா்கள் விபத்தில் சிக்கும்போது அவசர தகவல் தெரிவிக்க இந்த கருவிகள் அவர்களுக்கு பயன்படும்

ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தோ்வு நடத்துவது குறித்து முதலமைச்ச் முடிவெடுப்பாா் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறாா் கட்டாய தேர்ச்சி முறைக்கு பதிவாக ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு நடத்தலாம் என்றும் அதில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு உடனடியாக மறுத்தேர்வு நடத்தலாம் என்றும் அண்மையில் மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது ஆனால் இதுகுறித்து மாநில அரசுகள் முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தது இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று செயதியாளா்களிடம் பேசிய அமைச்சா் திரு செங்கோட்டையன் இதுகுறித்து அமைச்சரவையை கூட்டி முதலமைச்சர் விரைவில் முடிவெடுப்பார் என்றும் அதுவரை ஊடகங்களில் வரும் தகவல்கள் குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறினார் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்பதாக மத்திய இணையமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்துள்ளது என்றும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காகவே அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகியிருப்பதாக மக்களவைத் துணைத்தலைவா் திரு மு தம்பிதுரை கூறியிருக்கிறாா் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் மீண்டும் மத்தியில் பிஜேபி தலைமையிவான அரசு அமைந்தால் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுவோம் என்றும் அவர் கூறினார் காவிரி நதிநீர் ஆணையம் அமைப்பதற்கு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழகத்திற்கு உறுதனையாக இருந்ததாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார் கோவையில் நேற்று செய்தியாள்களிடம் பேசிய அவர் கோதாவரி நதியை காவிரியுடன் இணைக்கும் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை மனதில் கொண்டு பிஜேபி உடன் கூட்டணியை தமிழக முதலமைச்சா் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தாா் இருவரி செய்திகள் விமானப்படையை போன்று விண்வெளி படை ஒன்றை உருவாக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபா டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் ஊழல் வழக்கில் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரிஃப் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கின்னூர் மாவட்டத்தில் இந்திய சீன எல்லையில் ஏற்பட்ட பனிப்புயலில் சிக்கி ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு ஏற்பாடு செய்திருந்த அனைத்துக் கட்சிக்கூட்டத்தில் பிரதமா் திரு நரேந்திர மோடி பங்கேற்றிருக்க வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு சரத்பவார் கூறியிருக்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ரஜோரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் நேற்றும் தாக்குதல் நடத்தியது

கான்பூர் அருகே நேற்று ஒடும் ரயிலில் குறைந்த சக்தி கொண்ட குண்டு வெடித்ததில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை

கள்ள நோட்டுகள் தொடர்பாக மேற்குவங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை தில்லியில் நேற்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர்

சென்னை பல்கலைக் கழக எம் ஃபில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட உள்ளன